நாட்டின் பல்வேறபகுதிகளிலும் புத்தாண்டுதினம் இன்றுபாரம்பரியஉற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

ஆஸ்திரேலியாபிரதமர் திரு ஸ்னாட் மோரிசன் டென்மார்க் பிரதமர் திருமெட்டி ஃபெடரிக்கள் பிரான்ஸ் வெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜீன் வெஸ் லிஆகியோரும் கலந்தகொள்கின்றனர் ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலியமுன்னாள் பிரதமர்கள் போர்ச்ககல் ஸ்லோவேனியா ரொமானியா சிங்கப்புர் நைஜீரியா ஜப்பான் இத்தாலி கென்யா சில்லி மாலத்தீவுகள் ஈரான் கத்தார் மற்றும் பூடான் வெளியுறவுத் துறைஅமைச்சர்களும் இந்தப் மாநாட்டில் கலந்துகொள்கின்றனர்

மத்தியவெளியுறவுத் துறைஅளமச்சகம் ஏற்பாடுசெய்துள்ள இந்தக் மாநாட்டில் உலகசுகாதாரஅமைப்பின் செயல்பாடு ஐ நா மறுசீரமைப்பு சர்வதேசஅரசியல் விவகாரங்கள் உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்தி விவாதிக்கப்படவுள்ளது

ஹரித்வாரில் தற்போதநடைபெற்றுவரும் கும்பமேளாவில் பங்குபெறம் பக்தர்களுக்கு ஆர் டி பிசி ஆர் பரிசோதனையைகட்டாயமாக்கிமத்தியஅரசுஉத்தரவு பிறப்பித்துள்ளது

புதியக் கட்டுப்பாடுகளின்படிமுகக்கவசம் அணிவதுகட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் பொது இடங்களில் எச்சில் துப்புவதுமுற்றிலுமாகதடைசெய்யப்பட்டுள்ளது

ஜாலியன் வாலாபாக் நினைவுதினம் இன்றுஅனுசிக்கப்படுகிறது

ஐந்துநாள் அரசுமுறைபயணமாகநேற்று இரவு புதுதில்லிவந்துள்ளபிரான்ஸ் வெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜீன் வெஸ் லிட்ரியன் இன்றபிரதமர் திருநரேந்திரமோடியைசந்தித்தபேச்சுநடத்துகிறார் வெளியுறவுத் துறைஅமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் அவர் பேச்சுநடத்தவுள்ளார் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய சர்வதேசவிவகாரங்கள் குறித்துதிருஜெய்சங்கருடன் அவர் ஆலோசனைநடத்தஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாட்டின் பல்வேறுபகுதிகளிலும் புத்தாண்டுதினம் இன்றுபாரம்பரியஉற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது ஆந்திரா தெலங்கானா கன்னடாஆகியமாநிலங்களில் யுனதிதிருநாளாகக் இந்நாள் கொண்டாடப்படுகிறது கேரளாவில் இந்நாள் விஷூ திருநாளாகக் கொண்டாடப்படுகிறது மேலும் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஒடிஸா மேற்குவங்க உள்ளிட்டபல்வேறமாநிலங்களில் இந்நாள் வைஷாக்கி குடிபட்வா பாண சங்ராந்தி பொய்லாபொய்ஷாக் என்றபெயர்களில் கொண்டாடப்பட்டுவருகிறது

பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் தலைவர்கள் பலரும் நாட்டுமக்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர் சித்திரைதமிழ் புத்தாண்டுதமிழகம் மற்றும் புதுவையில் நாளைவிமரிசையாககொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டிதலைவர்கள் பலரும் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொருகுடும்பத்தினாின் வாழ்விலும் அமைதியும் வளமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தழைத்தோங்க வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றுகூறியுள்ளார் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோஉள்ளிட்டதலைவர்கள் பலரும் தமிழ் புத்தாண்டையொட்டமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனா் புதியதலைமைதேர்தல் ஆணையராகதிருகஷில் சந்திரா இன்றுபதவியேற்கிறார் இதுவரை இப்பொறுப்பில் இருந்ததிருகளில் அரோரா நேற்றடள் பனிஒய்வு பெற்றதையடுத்து தற்போதையதோதல் ஆணையர்களில் ஒருவரானதிருகுஷில் சந்திரா இப்பதவிக்குநியமிக்கப்பட்டுள்ளார்

மேற்குவங்க மாநிலபிஜேபிதலைவர்களில் ஒருவரானதிருராகுல் சின்ஹா அம்மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இரண்டுநாட்கள் தடைவிதித்துதேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பேரில் தேர்தல் நடத்தைவிதிமுறைகளைமீறியகுற்றச்சாட்டுகளின் அவர் மீது இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜார்க்கண்ட் முக்திமோர்சாகட்சியின் நிறுவன்களில் ஒருவரும் பிஜேபி மூத்ததலைவருமானதிருசைமன் மராண்டிகொல்கத்தாவில் மாரடைப்பால் காலமானார்

அமெரிக்காவின் மினியாபோலீஸ் நகரில் அண்எமயில் நடைபெற்றமற்றொருகருப்பின இளைஞர் வயிரிழப்பு சம்பவம் காரணமாக அங்குபல்வேறு இடங்களில் தொடர்ந்துபோராட்டங்கள் நடைபெற்றுவருகின்றன போக்குவரத்துவிதிமீறில் சம்பவம் தொடர்பாகஅவர் மீதமின்சாரஷாக் செலுத்திபிடிப்பதற்கானதுப்பாக்கிபோன்றகருவியைபயன்படுத்தவதற்குப் பதிலாக சே்ந்தஅறுவல் தவறுதலாகஉண்மையானதுப்பாக்கியைகாவல்துறையைச் பிரயோகித்ததாகஅம்மாநகரகாவல்துறைதலைவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்தவிளக்கத்தைஅவரதுஉறவினர்கள் ஏற்கமறுத்துள்ளனர்

நேற்றுமும்பையில் நடைபெற்றஆட்டத்தில் பஞ்சாப் அளிநாள்குரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியைவென்றது ஆசியமல்யுத்தப் சாம்பியன் போட்டி இன்றுகஜகஸ்தானின் அல்மாட்டியில் தொடங்கியது